நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சொந்த முறைப் பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட் தேர்தல் நோக்கம் கொண்டது என்று புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மேற்குவங்க மாநிலம் துர்காபூரில் அண்டால் சைந்தியா பாக்கூர் மால்டா மற்றும் கானா சைந்தியா ரயில்பாதை மின்மயத் திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் இத்திட்டத்தினால் வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவிற்கு நிலக்கரி சரளைக் கல் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைப்பது எளிதாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

முன்னதாக மேற்குவங்க மாநிலம் தாக்கூர் நகரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் மத்திய அரசின் பட்ஜெட் விவசாயிகள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினரின் நலனுக்கான வரலாற்று சிறப்பு வாய்ந்த நடவடிக்கை என்றார் விவசாயக் கடன் தள்ளுபடி பிரச்சனையை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் நடத்துவது விவசாயிகளின் கண்ணில் மண்ணைத் தூவும் முயற்சி என்றும் அவர் குறிப்பிட்டார் தாக்கூர் நகரில் உள்ள மட்டுவா தாக்கூர்பரி யில் மட்டுவா மதப் பிரிவினரின் முதுபெரும் தலைவர் பாரோமா தேவியை நேரில் சென்று பார்த்தார் வளர்ச்சியை சமூகத்தின் அனைத்துப் பிரிவு மக்களுக்கும் எடுத்துச் செல்வதில் நடப்பு அரசு முக்கிய கவனம் செலுத்தி இருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நடுத்தர வர்க்கத்தினரை அரசு மதிப்பதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் குடும்ப வரவு செல்வுத் திட்டம் கட்டுப்பாட்டில் இருப்பதை அரசு உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் புதுடில்லியில் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் கூறினார் கருப்புப் பணத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் பண மதிப்பு நீக்கத்தினால் அரசின் வரி வருவாய் உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

நீத்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் இன்று புதுடில்லியில் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதைத் தெரிவித்தார்

வடகிழக்கு மாநிலங்களில் இத்திட்டத்தை அமல்படுத்த சிறிது காலம் ஆகலாம் என்றாலும் இதர மாநிலங்களில் திட்டத்தின் அமலாக்கத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இராது என தாங்கள் நம்புவதாக திரு ராஜீவ்குமார் கூறினார் நில உடமை பற்றிய தகவல்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் பெரும்பாலான மாநிலங்களில் ஏற்கனவே தொடங்கி விட்டதால் பயனாளிகளை இனம் காண்பது கடினம் அல்ல என்று அவர் குறிப்பிட்டார்

நாட்டில் அநோகமாக எல்லா மக்களவை தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் மையங்கள் அமைக்கப்பட்டு விட்டதாகவும் இதுவரை பாஸ்போர்ட் மையம் இல்லாத தொகுதிகளில் இம்மாத இறுதிக்குள் இந்த வசதி உருவாக்கப்படும் என்றும் மத்திய தொலைதொடர்புத் துறை இணை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடியின் விருப்பமாகும் என்றார்

அஞ்சல்துறை சார்பில் தொடக்கப்பட்டுள்ள இண்டியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி வங்கி சேவைகளை வீடுகளுக்கே எடுத்துச் சென்று வழங்கும் வங்கியாக செயல்படும் என்று அவர் மேலும் கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சொந்த முறைப் பயணமாக இன்று புதுச்சேரி வந்துள்ளார் அரவிந்தர் ஆசிரமத்தில் பாதுகாப்பு அமைச்சரை முதலமைச்சர் திரு நாராயணசாமி மரியாதை நிமித்தம் சந்தித்துப் பேசினார்

ரபேல் பேரம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு இதுபற்றிய எல்லா குறித்து ஆதாரங்களையும் அரசு கொடுத்து விட்டதாகவும் அரசைக் குற்றம் சாட்டுவோர் சொன்ன பொய்களையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பதாக கூறினார் மத்திய அரசின் பட்ஜெட்டில் சாதாரண மக்களுக்குத் தேவையான அனைத்தும் இடம் பெற்றுள்ளதால் ஏற்பட்ட அதிர்ச்சி காரணமாகவே எதிர்க்கட்சிகள் பட்ஜெட்டை குறை கூறுவதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் பட்ஜெட் நாடாளுமன்ற தேர்தலைக் கருத்தில் கொண்டே தயாரிக்கப்பட்டுள்ளதாக புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்

செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட போதெல்லாம் அதை கவனிக்காமல் தற்போது விவசாயிகளுக்கு சலுகை அளிப்பதாக பட்ஜெட்டில் அரசு கூறுவது தேர்தல் நோக்கம் கொண்டது என்றார்

எந்த ஒரு அரசும் பதவியில் இருக்கும் காலத்திற்கு மட்டுமே பட்ஜேட் தாக்கல் செய்யலாம் என்ற மரபு தற்போது முழுமையாக மீறப்பட்டு உள்ளதாக திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார் ஜிஎஸ்டி பணமதிப்பு நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் பொருளாதாரம் ஏற்கனவே சீரழிந்துள்ள நிலையில் பட்ஜெட்டினால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் திரு லட்சுமி நாராயணன் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் உடன் இருந்தார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி துணைநிலை ஆளுநர் போல செயல்பட வேண்டுமே தவிர தமக்குத் தேவையான தகவல்களை அரசிடம் கேட்டுப் பெறாமல் பல்வேறு துறைகளில் நேரடி ஆய்வு மேற்கொள்வதும் புகைப்படம் எடுத்து விளம்பரப்படுத்திக் கொள்வதும் மாநிலத்தின் கவுரவத்திற்கே குறைவு என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இதற்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வாட்ஸ் அப்பில் அளித்துள்ள பதிலில் யூனியன் பிரதேச நிர்வாகி மற்றும் அவரது அதிகாரிகளை முதலமைச்சர் தொடர்ச்சியான முறையில் மிரட்டி வருவது பொது நிர்வாகத்தையும் முதலமைச்சர் அலுவலகத்தின் அந்தஸ்தையும் பாதிக்கும் என்பதை முதலமைச்சர் இதற்குள் புரிந்து கொண்டிருக்கலாம் என்றார் மக்களுக்கான அரசின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் தம்மைப் போலவே முதலமைச்சரும் பல்வேறு அரசுத் துறைகளில் நேரடி ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

ஷாஜகான் தெரிவித்துள்ளார் சாலைப் போக்குவரத்து வாரத்தை முன்னிட்டு அவர் இத்தகவலை வெளியிட்டுள்ளார் ஹெல்மெட் சட்டம் குறித்து எதிர்ப்புள்ள போதிலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என போக்குவரத்து துறை வேண்டுகோள் விடுப்பதாக அவர் கூறியுள்ளார்

ஷாஜகான் தெரிவித்துள்ளார் புதுவையில் உரிமம் பெற்ற துப்பாக்கி வைத்திருப்போர் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் ஒப்படைத்து ரசீது பெற்றுக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நீதிபதியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திரு ஏ சவுத்ரி உத்தரவிட்டுள்ளார்

மாவட்ட துணை ஆட்சியர் அன்னம்மாள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை அரசுப் பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய பட்ஜெட் விவசாயிகள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினரின் நலனுக்கான வரலாற்று சிறப்பு வாய்ந்த நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சொந்தமுறைப் பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட் தேர்தல் நோக்கம் கொண்டது என்று புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்